மத்திய அரசின் பொது பட்ஜெட் சுயசார்பு பாரத திட்டத்தை நோக்கி முன்னேற வழிகோலி இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி

தமிழகத்தில் விவசாயிகளுக்கு பயிர்கடன் ரத்து செய்யப்பட்டதற்கான சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று தொடங்கிவைத்தார்

மத்தியஅரசு மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்களால் உலகளாவிய பொருளாதார சக்தி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்தியஅரசு இதுதொடர்பான வாய்ப்புகளை சவாலாக கருதி நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார் பல்வேறு திட்டங்களுக்கான நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டிருப்பதாக எதிர்கட்சிகள் கூறிய குற்றச்சாட்டை மறுத்துள்ள அவர் பட்ஜெட் தொடர்பான அம்சங்கள் தவறாக புரிந்துகொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார்

மூலதன வருவாய்மூலம் தொழிற்சாலைகள் வளர்ச்சி கண்டு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார் அவர் குடிநீர் மற்றும் சுகாதாரத்தை முன்னிறுத்தி சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் முதலாளிகளுக்கு உதவும்வகையில் பட்ஜெட் இருப்பதாக கூறும் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுத்தஅவர் ஏழை எளியோர் விவசாயிகள் சிறு நடுத்தர வர்த்தகர்களின் நலத்தை முன்னிறுத்தியே அரசு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமரின் கரீப் கல்யாண் ஸ்வா நிதி ஆவாஸ் யோஜனா திட்டங்கள் மூலம் ஏராளமானோர் பயனடைந்ததாக கூறிய அமைச்சர் இம்மூன்று ஆத்ம நிர்பார் திட்டங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்களவையில் பட்ஜெட்மீதான விவாதத்தின்போது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை விவரித்த அவர் தவறான குற்றச்சாட்டுக்களுடன் அரசியல் சாசனத்திற்கு ஊறு ஏற்படுத்துவதே அதன் வழக்கம் என்றும் கூறினார்

தேர்தலுக்கு முன்னர் அறிவிக்கப்படும் கடன் தள்ளுபடிகளை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் செயல்படுத்தாது என்றும் குறை கூறினார்

பிஜேபியை பொறுத்தவரை ஜன்சங் காலத்திலிருந்து தற்போதுவரை நேர்மையான குடிமக்களையும் நாட்டின் வருவாயை பெருக்குபவர்களையும் மதித்து இந்திய பொருளாதார கொள்கைகளுக்கு ஆதரவு அளித்துவருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

இதனை தொடர்ந்து வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோநகர்வரை இந்தசேவை இயக்கப்படும்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட நிலையிலான குழுவில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது

சென்னையில் தடுப்பூசி போடும் பணிகளை ஆய்வு செய்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் விரைவில் பொதுமக்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்றார்

புதிய உலகம் புதிய வானொலி என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மிக அருமையான தளம் வானொலி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ட்விட்டர் மூலம் வானொலி நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர் படைப்பாற்றல் திறனுடனும் இசை நிகழ்ச்சிகளுடனும் வானொலியை முன்னெடுத்துச் செல்லும் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் சமூக தொடர்பை வலுப்படுத்தும் வானொலியின் நேர்மறை ஆற்றலை மன்கிபாத் மனதின் குரல் நிகழ்ச்சியின்மூலம் தாம் உணர்ந்திருப்பதாகவும் எடுத்துரைத்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

நா பொதுச்சபையால் சர்வதேச தினமாக அங்கீகரிக்கப்பட்டது

நேயர் வானொலியின் முக்கியத்துவம் குறித்து நீண்டகால வானொலி திரு

செந்தில்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார்